அனைவரும் எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம் தலைப்புச்செய்திகள் நாட்டின் கொரோனா தொடர்பான நிலவரங்கள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விரிவான முறையில் ஆய்வு மேற்கொண்டார்

தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் புதிய அரசுகள் நாளை பதவி ஏற்கின்றன புதுச்சேரியில் கொரோனா சிகிச்சையில்ஈடுபட்டுள்ள மருத்துவப் பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என துணை நிலை ஆளுனர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார்

மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தேவையான உதவிகளை மாநில அரசுகளுக்கு வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் உத்தரவிட்டார் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் விரைந்து மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

ரெம்டெசிவிர் உள்ளிட்ட மருந்துகளின் உற்பத்தி விரைந்து அதிகரிக்கப்பட்டு வருவது குறித்தும் அதிகாரிகள் இக் கூட்டத்தில் பிரமரிடம் எடுத்து கூறினர் அடுத்த சில மாதங்களில் தடுப்பூசி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான செயல் திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களையும் பிரதமர் ஆய்வு செய்தார் திரு ராஜ்நாத் சிங் திருமதி நிர்மலா சீதாராமன் டாக்டர் ஹர்ஷவர்தன் திரு மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் உயர் நிலை அதிகாரிகளும் இக் கூட்டத்தில் கலந்துகொண்டனர்

மத்திய அரசின் பல்வேறு துறைகளை திறம்பட கையாண்ட சவுத்ரி அஜித் சிங் விவசாயிகளின் நலனில் மிகுந்த ஈடுபாடு காட்டியவர் என்று இரங்கல் செய்தியில் பிரதமர் கூறியுள்ளார்

புதுச்சேரியில் என்

புதுச்சேரி அரசுப் பொது மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி நிலையத்தை இன்று நேரில் பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதை தெரிவித்தார் புதுச்சேரியில் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை என்றும் மருத்துவ கட்டமைப்பு மற்றும் படுக்கை வசதிகள் போதிய அளவில் இருப்பதாகவும் அவர் கூறினார்

இத்திட்டத்திற்கு உள்ளாட்சி துறை மூலம் கூடுதல் நிதி வழங்க கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது

சுங்கத்துறையின் கிடங்குகளில் ஆக்சிஜன் செறியூட்டி எதுவும் நிலுவையில் இல்லை என்று மத்திய நேரடி வரிகள் மற்றும் சுங்க வரி வாரியம் தெரிவித்துள்ளது